தென்மேற்கு வங்ககடலில் நிலைகொண்டுள்ள கஜ புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

இந்திய சிங்கப்பூர் ஹேக்கத்தாள் போட்டியில் வெற்றிப் பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்க உள்ளார் பின்னர் பிற்பகலில் நடைபெறும் கிழக்காசிய உச்சி மாநாட்டில் அவர் கலந்துக்கொள்கிறார் இந்த மாநாட்டிற்கு பின்னா் பிரதமா் தமது சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக்கொண்டு தயாகம் திரும்புகிறார் மத்தியப் பிரதேசத்தில் சுட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நேரடியாக இணையதளத்தில் ஒளிப்பரப்பு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஒ பி ராவத் கூறியுள்ளார்

தேர்தல் தொடர்பான முன் ஏற்பாடுகள் குறித்து திரு ஒ பி ராவத் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் திரு சுணில் அரோரா திரு அசோக் லவாசா ஆகியோர் மேற்கொண்டனர்

மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் தலைமையில் நடைபெற்ற மாநில அரசு நிர்வாக குழ கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது புதுதில்லி நொய்டா சண்டிகர் அலிகர் போபால் புளே ஹைதராபாத் பெங்களூர் சென்னை ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களில் இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க இவர்கள் உதவுவார்கள் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டு அங்கு அடிப்படை வசதிகள் இணையதளம் உள்ளிட்ட தகவல் தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று பீகார் செல்கிறார் சம்ஸ்டிப்பூரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து பாட்னாவில் உள்ள தேசிய தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பயிற்சியில் உள்ள இந்திய ஆட்சி பணி மற்றும் பிற குடிமை பணி அதிகாரிகள் பொறுப்புள்ள மற்றும் திறமையான நிர்வாகிகளாக செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுதில்லியில் ஊட்டச்சத்து தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் குழந்தைகளிடையே உள்ள குறைபாட்டை நீக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலம் தமது நிறுவன தினத்தை இன்று கொண்டாடுகிறது

திரிபுரா உயர்நீதி மன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு சஞ்சய் கரோல் நேற்ற பொறுப்பேற்றார் அவருக்கு மாநில ஆளுநர் திரு கப்டன் சிங் சோலங்கி பதவி பிரமானம் செய்துவைத்தார் முதலமைச்ச் திரு பிப்வப் குமார் தேவ் மாநில அமைச்ச்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திரு சஞ்சுப் கரோல் ஹிமாச்சலப்பிரதேச உயா்நீதி மன்றத்தில் நீதிபதியாக ஏற்கெனவே பணியாற்றி வந்தார்

தாமாகவே முன்வந்து வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து வருகிறது என்று அவர் கூறினார்

பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை கனிசமாக உயர்த்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார்

இந்த புயலின் தாக்கம் தமிழகத்தில் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையில் காரைக்கால் மாவட்டத்திலும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சும்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் புயல் கரையை கடைக்கும்போது வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்றவர்கள் கரை திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த புயலை எதிர்கொள்வதற்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இந்த புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சில பல்கலைகழகங்களின் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்துக்கும் ஐரோப்பிய யூளியனுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட பிரெக்சிட் வரைவு ஒப்பந்தத்திற்கு இங்கிலாந்து அமைச்சரவை ஆதரவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிள் கருத்து தெரிவித்த இங்கிலாந்து பிரதமா் திருமதி தெரசா மே வரும் நாட்களில் இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்படும் என்று கூறினார் அமைச்சரவையில் இதற்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டாலும் நாடாளுமன்றத்தில் இதற்கு ஒப்புதல் பெறுவது சிக்கலாகவே இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன

பாதுகாப்பு கவுன்சில் ஒருமனதாக விலக்கி கொண்டுள்ளது

எனினும் எரித்ரியா குற்றக்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்துவந்தது இந்நிலையில் அந்நாட்டின் மீதான தடைகளை விலக்கிக்கொள்வதாற்கான வரைவு தீர்மானத்தை ஐ

பாதுகாப்பு கவுன்சிலில் இங்கிலாந்து கொண்டுவந்தது இந்த தீர்மானத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு அளித்ததையடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலக மகளிர் குத்துசண்டை போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

ஆறாவது முறையாக தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைக்கும் நோக்கில் இந்தியாவின் மேரிகோம் களம் இறங்குகிறார் உலக மகளிர் குத்துசண்டை போட்டியில் ஐயர்லாந்தை சேர்ந்த கேதி டெய்லரும் மேரிகோமும் ஐந்து முறை தங்கப் பதக்கம் வென்று தற்போது சமநிலையில் உள்ளனர் மகளிர் உலக கோப்பை டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது

ஏ பிரிவில் இங்கிலாந்து முதலிடத்திலும் இலங்கை இரண்டாவது இடத்திலும் உள்ளன

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சக நாட்டு வீரரான எச் எஸ் பிரனோவை எதிர்கொள்கிறார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் ரெட்டி மனு அட்ரி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஷ்வினி பொன்னப்பா சாத்விக் சாய்ராஜ் இணையும் இன்று காலிறதிக்கு முந்தைய கற்று போட்டியில் பங்கேற்கின்றனா்